நரேந்திரமோடி இன்று அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் மற்றும் திரிபுராவில் பல்வேறு உள்கட்டமைப்புத் திட்டங்களை தொடக்கி வைத்தார்

நரேந்திரமோடி நாளை மாலை திருப்பூருக்கு வருகை புரிகிறார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் மற்றும் திரிபுராவில் பல்வேறு உள்கட்டமைப்புத் திட்டங்களை தொடக்கி வைத்தார் இடா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாத் துறைகளிலும் வளர்ச்சி அடைந்தால்தான் புதிய இந்தியா சாத்தியமாகும் என்று கூறினார் அருணாச்சல பிரதேசத்தில் ரயில் பாதை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆய்வுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களுக்கான தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அருண்பிரபா அலைவரிசையை அவர் தொடக்கி வைத்தார் இதல்லாது இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்திற்கு நிரந்தர வளாகம் கட்டும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் முன்னதாக ஹோலோங்கி என்ற இடத்தில் பசுமை வழித்தட விமான நிலையத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார்

அகர்தலாவில் மகாராஜா பீர் பிக்ரம் கிஷோர் மாணிக்ய பகதாரின் சிலையை திரு நரேந்திரமோடி திறந்து வைத்தார் கார்ஜி பெலோனியா ரயில் பாதையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மாலை திருப்பூருக்கு வருகை புரிகிறார் திருப்பூரில் இஎஸ்ஐ மருத்துவமனை அமைக்கும் பணிகளுக்கு நேரடியாகவும் திருச்சி விமான நிலையத்தில் ஒருங்கிணைந்த புதிய கட்டிடம் கட்டும் பணிகள் மற்றும் சென்னை விமான நிலையத்தின் நவீனமயப் பணிகளுக்கு தொலைநிலை முறையிலும் அவர் அடிக்கல் நாட்டுவார் பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் எண்ணூர் கடலோர முனையத்தையும் சென்னை துறைமுகத்தில் இருந்து மணலி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கச்சா எண்ணெய் எடுத்து வருவதற்கான புதிய குழாய்ப் பாதையையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஏஜிடிஎம்எஸ் வண்ணாரப்பேட்டை பிரிவில் சேவைகளையும் பிரதமர் தொடக்கி வைத்து திருப்பூரில் பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டம் ஒன்றிலும் உரையாற்ற இருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை ஆந்திர மாநிலம் குண்டுர் கர்நாடக மாநிலம் ஹுப்ளி ஆகிய இடங்களிலும் பல்வேறு திட்டங்களைத் தொடக்கி வைத்து வேறுபல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார் பொதுநலன் கருதி வழக்கு தொடரும் பாராம்பரியம் சட்டத்தின் பயிற்சிக்கு இந்தியாவின் பங்களிப்பு என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுடில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி பிஎன் பகவதி பற்றிய நூல் ஒன்றின் முதல் பிரதியை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோயிடம் இருந்து பெற்றுக் கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்தியாவில் பொதுநலன் கருதி வழக்கு தொடர்வதை இதர ஜனநாயக நாடுகள் வியந்து பாராட்டுவதாகவும் பொதுநலன் வழக்குகளின் தந்தை என்று பிஎன் பகவதி அழைக்கப்படுவது மிகப் பொருத்தமானது என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார் உச்ச நீதிமன்றத்தின் நீதி வழங்கும் நடைமுறைகளும் லட்சிய நோக்கும் தபால் அட்டையில் பெறப்படும் மனுக்களைக் கூட உரிய முறையில் எடுத்துக் கொள்ளும் எளிமையும் பாராட்டத்தக்கவை என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்

விழித்திறன் குறைபாடுகளை முன்கூட்டியே கண்டறிய வேண்டியதன் அவசியத்தை இன்று தாம் உணர்ந்ததாகவும் தொண்டு நிறுவனங்கள் அங்கன்வாடிகள் கல்வி நிறுவனங்கள் ஆரம்ப சுகாதார மையங்கள் காவல்துறையினர் பல்கலைக்கழகங்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் வங்கிகள் ஆகியவை இணைந்து விழித்திறன் குறைபாடுகளை கண்டறியும் முயற்சியில் ஈடுபடவேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

புதுவையில் இந்திய கடற்படை பேண்ட் இசைக் குழுவினரின் இசைக் குழுவினரின் இசை நிகழ்ச்சி நாளை மாலை கடற்கரை சாலை காந்தித்திடலில் நடைபெற உள்ளது துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தலைமை விருந்தினராக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என்று பாதுகாப்பு துறைக்கான மக்கள் தொடர்பு அதிகாரி திரு பொன்னியின் செல்வன் தெரிவித்துள்ளார்

ஜிப்மர் கல்விப் பிரிவுத் தலைவர் டாக்டர் ஆர்பி சுவாமிநாதன் இப்பயிலரங்கைத் தொடக்கி வைத்தார்

போக்குவரத்து துறைச் செயலர் திரு ஸ்ரன் போக்குவரத்து ஆணையர் திரு சிவகுமார் ஆகியோர் இந்த செய்தியாளர் கூட்டத்தின் போது உடன் இருந்தனர் புதுவையில் அஇஅதிமுக வின் தேர்தல் கூட்டணி குறித்து தேர்தல் சமயத்தில் கட்சி மேலிடம் முடிவெடுக்கும் என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக உடன் கூட்டணி அமைத்துக் கொள்ள என்ஆர் காங்கிரஸ் விருப்பம் வெளியிட்டுள்ள போதிலும் இது பற்றிய முடிவை அஇஅதிமுக மேலிடம்தான் எடுக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி மக்களவை தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு விட்டுக் கொடுக்கப்படுமா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு கூட்டணி என்றாலே விட்டுக் கொடுத்தல் என்றுதான் பொருள் என்றும் அறிஞர் அண்ணாவே இதை தெளிவுடுத்தி இருப்பதாகவும் திரு அன்பழகன் பதில் அளித்தார் புதுவையில் வாக்களித்த மக்களை ஏமாற்றிய காங்கிரஸ் திழுக கூட்டணிக்கு மக்களவை தேர்தலில் தோல்விதான் கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசின் பலவீனத்தை அடிப்படையாகக் கொண்டே துணைநிலை ஆளுநர் ஜனநாயகத்தை நசுக்குவதாகவும் அவர் கூறினார் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையிலான மோதல் காரணமாக புதுவையில் சட்டமன்ற விதிமுறைகள் மீறப்படுவதாகவும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன்பாக பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை என்றும் திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார் மத்திய அரசின் முழுமையான நிதி ஆதரவு இல்லாத நிலையிலும் தமிழகத்தில் உள்ள அஇஅதிமுக அரசு மக்களுக்கு சாதகமான பட்ஜெட் ஒன்றை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாக அவர் மேலும் கூறினார் புதுவையில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சீதா வேதநாயகம் முதுமை காரணமாக ஏற்பட்ட நோய்களால் இன்று காலமானார்

தட்டாஞ்சாவடி தொகுதியில் வீட்டுவரி செலுத்துவோரின் நலன் கருதி பாக்கமுடையான் பேட்டையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுவரி வசூல் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது என்று உழவர்கரை நகாராட்சி தெரிவித்துள்ளது

கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது